சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்த மையத்தின் துணை தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் இதன்காரணமாக வட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் வரும் புதன்கிழமை முதல் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்தார்

இன்று பள்ளிப்பாளையத்தில் அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார்

குமாரப்பாளையம் திருசெங்கோடு பகுதிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடையும் என்ற அமைச்சர் கூறினார் கல்வித் துறையில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார் இன்று வாணியம்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கல்வித் துறையின் வளர்ச்சிக்காக மாநில அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை பட்டியலிட்டார்

மாணவர்களின் வருகை குறித்த விவரங்களை குறுஞ்செய்தியாக பெற்றோர்களுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருப்பதாகவும் அவர் கூறினார் நாட்டிலேயே தமிழகத்தில்தான் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார் உடல் உறுப்பு தானத்தில் தமிழகம் கின்னஸ் சாதனை படைத்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் முத்துப்பட்டிணத்தில் ஆரம்ப சுகாதார நிலையங்களை அமைப்பதற்கான பணிகளை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார்

இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசிய பொருளாதார ஆய்வு நிறுவனத்தின் அறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார் வாகன உற்பத்தியிலும் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக அவர் கூறினார்

கிராமப்புறங்களின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு துரைக்கண்ணு கூறியுள்ளார்

தனிநபர் சுகாதாரத்தினை பொதுமக்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் ஏழை மக்களின் மேம்பாட்டிற்காக தமிழக அரசு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார் இன்று கோவையில் குடிசை மாற்று வாரியத்தின் அடுக்குமாடி குடியிருப்பு பயனாளிகளுக்கு ஒதுக்கீட்டு ஆணைகளை வழங்கி அவர் பேசினார் சொந்த வீடு கிடைத்த மகிழ்ச்சியினை பயனாளிகள் பெற்றுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார் தொழில் துறை உள்ளிட்ட அனைத்தத் துறைகளிலும் தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்ந்து வருகிறது என்று ஊரக தொழில் துறை அமைச்சர் திரு பெஞ்சமின் கூறியுள்ளார் இன்று கோவையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்காக மாநில அரசு நிறைவேற்றிய திட்டங்களை பட்டியலிட்டார் இந்த துறையின் வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்காக அமைப்பு ஒன்று ஏற்படுத்தவிருப்பதாகவும் திரு பெஞ்சமின் தெரிவித்தார் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்களது குற்ற விவரங்களை வெளியிடவில்லை என்றால் அவர்கள்மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது மத்தியப்பிரதேசும் உள்ளிட்ட ஐந்து மாநில சுட்டப்பேரவைத் தேர்தல்கள் நடைபெறவுள்ளதை பொட்டி தேர்தல் ஆணையம் இதனை தெரிவித்துள்ளது வேட்பாளர்கள் தங்களது குற்ற விவரங்களை விளம்பரமாக வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளதையும் தேர்தல் ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளது எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு விமானப்படை தயாராக உள்ளதாக அதள் தலைமை தளபதி பி எஸ் தனோவா கூறியுள்ளார் பிடிஐ க்கு அளித்த பேட்டியில் இதனைத் தெரிவித்துள்ள அவர் விமானப்படையை நவீனமயமாக்குவதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது என்றார்

சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டஸ் அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் இரண்டு ஆட்டங்களிலும் வெற்றிபெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது உலகக்கோப்பை மகளிர் டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது கயானாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்திய நேரப்படி இரவு எட்டரை மணிக்கு தொடங்குகிறது ப்ரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் தில்லி ஜெய்ப்பூர் அணியையும் மும்பை ஹரியானா அணியையும் எதிர்கொள்கின்றன ஐ எஸ் எல் கால்பந்துப் போட்டியில் கேரளா இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது